இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பாதுகாக்கும் முத்தலாக் தடை மாநிலங்களவையில் இன்று விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டுள்ளது பீகாரில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு செய்யும் என்று பிரதம் திரு நரேந்திரமோடி இன்று அம்மாநில முதலமைச்ச் திரு நிதிஷ்குமாரிடம் உறுதியளித்தார் பாகிஸ்தானின் ராவல்பிண்டியில் இன்று அதிகாலை ரானுவ விமானம் இன்று விழுந்து

இலங்கை கடற்பகுதியில் பீடி இலைகளை கடத்தியதாக ஆறு இந்தியர்களை அந்நாட்டு கடற்படை கைது செய்துள்ளது இனி விரிவான செய்திகள் இந்திய பொருளாதாரம் உலகின் வளரும் பொருளாதார நாடுகளில் விளங்குவதாக குடியரசுத் தலைவா் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் ஆப்ரிரிக்க நாடான பெனினுக்கு அரசமுறை பயணமாக சென்றுள்ள அவர் அந்நாட்டின் நாடாளுமன்றத்தில் நேற்று உரையாற்றினார்

அனைத்து அம்சங்களையும் உள்ளடக்கிய வளர்ச்சி என்ற அடிப்படையில் பிரதமரின் சப்காசாத் சப்காவிகாஸ் சுப்கா விசுவாஸ் திட்டம் வெற்றிகமாக செயல்படுத்தப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டார் இந்திய பொருளாதாரம் வளா்ச்சியடைந்து வருவதையடுத்து இந்தியாவுடன் வா்த்தகம் மேற்கொண்டு வரும் நாடுகளும் பொருளாதாரத்தில் வலுப்பெற்று வருவதாக அவர் கூறினார்

ஐ நா பாதுகாப்புக் குழுவில் இந்தியா உறுப்பினராக வேண்டுமென்ற கருத்துக்கு பெனின் நாடு ஆதரவு அளித்துள்ளதற்கு குடியரசுத் தலைவர் நன்றி தெரிவித்துக் கொண்டார் தமது பயணத்தின் இரண்டாவது கட்டமாக திரு ராம்நாத் கோவிந்த் காம்பியா நாட்டின் பஞ்ஜுலுக்கு செல்கிறார் இஸ்லாமிய பெண்களின் உரிமையை பாதுகாக்கும் முத்தலாக் மசோதா மாநிலங்களவையில் இன்று அறிமுகப்படுத்தப்பட்டது திருமணமான இஸ்லாமிய பெண்களை தலாக் முறையில் விவாகரத்து செய்ய இயலாது என்பதை வலியுறுத்தும் இந்த சட்டம் சென்ற வாரம் மக்களவையில் நிறைவேற்றப்பட்டது முத்தலாக் முறையில் விவகாரத்து செய்பவர்களை குற்றவாளிகளாக கருதுவதற்கு இந்த மசோதா வகை செய்கிறது பாதிக்கப்பட்ட பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு நிவாரணம் அளிப்பதற்கும் இந்த சட்டத்தில் வகை செய்யப்பட்டுள்ளது

தேசிய பாதுகாப்புப் படை வீரர்களுக்குத் தேவைப்படும் அனைத்து நவீன சாதனங்களையும் கவசங்களையும் வழங்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய உள்துறை இணை அமைச்சர் திரு கிஷன்ரெட்டி கூறியுள்ளார் உள்நாட்டு பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் புதுதில்லியில் தேசிய பாதுகாப்பு படையினர் மேற்கொள்ளும் எவரெஸ்ட் சிகரம் தொடுதல் பயணத்தை தொடங்கி வைத்து அவர் பேசினார் இஸ்லாமிய பெண்களின் உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் முத்தவாக் தடை சட்டம் இன்று மாநிலங்களவையில் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி தெரிவித்துள்ளார் இன்று புதுதில்லியில் நடைபெற்ற பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்கள் கூட்டத்திற்குப் பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் சென்ற வாரம் மக்களவையில் இந்த மசோதா நிறைவேற்றப்பட்டதாகக் கூறினார்

பிஜேபி நாடாளுமன்ற உறுப்பினா்களுக்கு வரும் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை அன்று பயிற்சி வகுப்புகள் நடத்தப்படும் என்றும் இந்த கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திரமோடி மற்றும் கட்சித் தலைவா் திரு அமித்ஷா ஆகியோா் கலந்து கொள்ள உள்ளதாக திரு பிரகாலத் ஜோஷி தெரிவித்தாா் முன்னாள் வெளியுறவுத்துறை அமைச்சரும் கர்நாடக முன்னாள் முதலமைச்சருமான திரு எஸ் எம் கிருஷ்ணாவின் மருமகனும் தொழிலதிபருமான திரு வி ஜி சித்தார்த்தா மங்களூருவில் நேற்று காணாமல் போனதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அங்குள்ள நேத்ராவதி நதி பாலத்தில் வாகனத்தில் சென்று கொண்டிருந்த அவர் வாகனத்தை நிறுத்திவிட்டு அப்பகுதியில் நடந்த சென்றதாகவும் பின்னர் அவர் காணாமல் போனதாகவும் மங்களூர் நகர காவல்துறை திரு சந்தீப் பாட்டீல் தெரிவித்துள்ளாா் நேத்ராவதி நதியில் அவரை தேடும் பணி மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கடலோர காவல்படை மற்றம் நீச்சல் வீரர்கள் மூலமும் தேடும் பணி நடைபெற்று வருவதாகவும் அவர் கூறினார் முதலமைச்சள் திரு எடியூரப்பா காங்கிரஸ் மூத்த தலைவா்கள் திரு வீரப்ப மொய்லி திரு டி கே சிவக்குமார் ஆகியோர் திரு எஸ் எம் கிருஷ்ணாவை அவரது இல்லத்தில் சந்தித்து பேசினர்

ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தபோது சந்தேகத்திற்கிடமான வகையில் கடல் எல்லையை தாண்டி நுழைந்த படகை கைப்பற்றியதாகவும்

மீனவர்கள் என்ற பெயரில் போதைப் பொருட்கள் கடத்திலில் ஈடுபடுபவர்களுக்கு எதிராக அந்நாட்டு அரசு கடும் நடவடிக்கை எடுத்து வருகிறது பறிமுதல் செய்யப்பட்ட படகில் இருந்த ஆறு பேரும் கைது செய்யப்பட்டு அவர்களிடம் விசாரணை நடத்தப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்

விபத்துக்கானகாரணம்தெரிவிக்கப்படவில்லைஎனினும்வழக்கமானரோந்துபணிக்காகவேவிமான ம்இயக்கப்பட்டதாகஅதிகாரிகள்தெரிவித்துள்ளனர் உத்திரபிரதேசமாநிலம்ராய்பெரேலியில்ஏற்பட்டசாலைவிபத்துதொடர்பாக பிஜேபிசட்டமன்றஉறுப்பினர்திருகுல்தீப்சிங்செங்கார்மீதமுதல்தகவல்அறிக்கைபதிவுசெய்யப்பட்டுள்ளது

இந்தவழக்குவிசாரணையைஅம்மாநிலஅரசுசிபிஐ வசம்ஒப்படைத்துள்ளது இந்தவிபத்தில்உன்னவோபாலியல்வன்முறைக்குள்ளானநபரும்அவரதுவழக்கறிஞரும்படுகாயம டைந்தனர் இருஉறவினர்கள்உயிரிழந்தனர் ஜம்மு கஷ்மீர் மாநிலத்தின் மாவட்ட தலைநகரங்களில் மகளிர் மற்றும் குழந்தைகளுக்கான ஆலோசனை மையங்களை அமைக்க அம்மாநில அரசு முடிவு செய்துள்ளது அவர்களின் உரிமைகளை பாதுகாப்பதற்கும் அவர்கள் மீதா வன்முறை தொடர்பான விசாரணைகளை மேற்கொள்வதற்கும் இத்தகைய மையங்கள் உதவி புரியும் என்று அம்மாநில மகளிர் நல ஆணையர் வசுந்தரா பதக் மசூதி தெரிவித்துள்ளார் பாதிக்கப்பட்டவர்கள் புகார் அளிக்கும்பட்சத்தில் அதன் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து சட்டப்படியான உதவி மேற்கொள்ளப்படும் என்று அவர் கூறினார்

இந்திய சீனஎல்லைப்பகுதியில்அமைதியைநிலைநாட்டுவதற்குஇருநாடுகளும்சீனத்தலைநகர்பீஜிங்கில்பாதுகாப்பு ஆலோசனைக்கூட்டம்நடத்தின வெளியுறவுஅமைச்சகத்தின்கிழக்குஆசியநாடுகளுக்கானஇணைசெயலர்திருநவீன்ஸ்ரீவத்சவா இந்தியகுழுவுக்குதலைமைதாங்கினார் சீனஎல்லைமற்றும்கடல்விவகாரங்கள்துறையின்தலைமைஇயக்கு னர்திருஹாங்லியேங் சீனக்குழுவுக்குதலைமைவகித்தார் இருநாடுகள்இடையேஉள்ளபுரிந்துணர்வுமற்றும்பரஸ்பரநம்பகத்தன்மையைமேலும்வலுப்படுத்துவ தற்குஇந்தகூட்டத்தில்ஆலோசனைமேற்கொள்ளப்பட்டது

மகாராஷ்டிராவில் தாய்சேய் நலனை பராமரிக்கவும் ஊட்டச்சத்து குறைபாட்டை நீக்கவும் அம்மாநில அரசு பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருவதாக அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்நவிஸ் தெரிவித்துள்ளார் மும்பையில் மத்திய மகளிர் நலத்துறை அமைச்சர் திருமதி ஸ்மிருதி இரானியை சந்தித்த அவர் அரசின் சார்பில் மகளிர் நலனுக்காக மேற்கொள்ளப்பட்டு வரும் திட்டங்கள் குறித்து எடுத்துரைத்தார் அங்கன்வாடி குழந்தைகள் நலத்திட்டம் உள்ளிட்ட பல்வேறு திட்டங்களை திரு பட்னவிஸ் தலைமையிலான அரசு வெற்றிகரமாக செய்து வருவதாக திருமதி ஸ்மிருதி இரானி பாராட்டு தெரிவித்தாா்